வசதிகளும் உபகரணங்களும் கையிருப்பில் உள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

உள்நோயாளிகள் சிறப்புப் பிரிவை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் இன்று தொடங்கி வைத்தார்

விநாயக சதுர்த்தி நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி தமிழக ஆ முதலமைச்சர் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர்

எடப்பாடி கே

வாய்ஸ் நாமக்கல் மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தில் வளர்ச்சித் திட்டப்பணிகள் மற்றும் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டபின் பேசிய அவர் இம்மாவட்டத்தில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று குடிநீர் வழங்கும் பணிகள் விரைவில் முடிவடைய உள்ளதாக எடுத்துரைத்தார் திருச்செங்கோடு மற்றும் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் வளர்ச்சித் திட்டப்பணிகள் நடைபெற்று வருவதாகவும் பள்ளிப்பாளையத்தில் குடிநீர் பிரச்சனையைத் தீர்ப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார்

மேலும் நாமக்கல்லில் புறவழிச்சாலை அமைக்கும் பணிகளும் தொடங்க உள்ளதாக எடுத்துரைத்தார்

பின்னர் சிறுகுறு நடுத்தர தொழில் கூட்டமைப்பு நிர்வாகிகள் விவசாய சங்க பிரதிநிதிகள் மகளிர் சுயஉதவிக்குழு உள்ளிட்டோருடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் மாநில மின்துறை அமைச்சர் திரு

தங்கமணி மற்றும் சமூகநலத்துறை அமைச்சர் திருமதி

சரோஜா அரசின் முதன்மைச் செயலாளர்கள் ஆட்சித்தலைவர் க மெகராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்

விஜயபாஸ்கர் இன்று தொடங்கி வைத்தார்

இந்நிகழ்வின் போது மாநில சுகாதாரத்துறை செயலர் திரு ஜே ராதாகிருஷ்ணன் உடனிருந்தார்

ராஜலெட்சுமி இன்று திறந்து வைத்தார்

பன்வாரிலால் புரோஹித் தமிழக மக்களுக்கு விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் சிறப்பான மற்றும் வளமான எதிர்காலம் அமைந்திட வாழ்த்துவதாகக் குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் கணங்களின் தலைவனான விநாயகப் பெருமானின் திருவருளால் மக்கள் அனைவரது வாழ்விலும் இன்பம் பெருகி நலமும் வளமும் பெற்று மகிழ்வுடன் வாழ்ந்திட வேண்டுமென குறிப்பிட்டுள்ளார்

பிரவின் நாயர் இன்று திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் இம்மையத்தின் மூலம் இத்தகைய பால் கொள்முதல் நிலையங்களை பயன்படுத்தி பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் அதனைச் சார்ந்த தொழிலில் ஈடுபடுவோர் பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டுமென கேட்டுக்கொண்டார்

வடனேரே மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்